புதுச்சேரியில் எல்லா இடங்களிலும் வீடு வீடாகச் சென்று கொரோனா பரிசோதனைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் மோடி ஊடகம் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ஊடகங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி உள்ளார் ஜெய்ப்பூர் நகரின் ஜவஹர்லால் நேரு சாலையில் பத்திரிக்கா ஊடக குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள தோரண வாயிலை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்துப் பேசிய அவர் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் அரசின் கொரோனா செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்வதிலும் ஊடகங்கள் மக்களுக்கு சிறப்பான முறையில் செயல் புரிந்து வருவதாக கூறினார் எழுத்தாளர்களே சமூகத்தின் வழி காட்டிகள் என்றும் விடுதலைப் போராட்டத்தில் பெருந் தலைவர்கள் பலரும் எழுத்தாளர்களாக திகழ்ந்தவர்களே என்றும் பிரதமர் கூறினார் இளம் தலைமுறையினர் இடையே புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் வீடுகட்டும் போது புத்தகங்களை வைக்கவும் தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்றார்

இரங்கல் புனேயில் நேற்று காலமான வானியல் விஞ்ஞானி பேராசிரியர் கோவிந்த ஸ்வரூப் மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ரேடியோ வானியல் துறையில் பேராசிரியர் கோவிந்த ஸ்வரூப் ஆற்றிய முன்னோடிப் பங்களிப்புகள் உலக அளவில் பாராட்டு பெற்றவை என்று கூறி உள்ளார் கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டத்தினால் பயன்பெற்ற மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தெருவோர வியாபாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொளி காட்சி மூலம் ஸ்வாநிதி சம்வாத் என்னும் விவாத நிகழ்ச்சி ஒன்றை நடத்த இருக்கிறார் நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்களின் விகிதம் மத்திய பிரதேசத்தில் தான் அதிகமாகும்

கொரோனா பெருந்தொற்றுக் காலத்தில் டாக்டர்கள் நேரடி தொடர்பு இன்றியே வழக்கமான மருத்துவ சேவைகளை நோயாளிகளுக்கு வழங்க இந்த இ சஞ்சீவினி சேவை பேருதவியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது

சபாநாயகர் திரு தனபால் தலைமையில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழுக் கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது

பேரவைக் கூட்டம் தொடங்கும் முன்பாக அனைத்து எம்எல்ஏ க்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பேர் உள்ளனர் நாராயணசாமி புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் இன்று சாரத்தில் உள்ள துணை நிலையத்திற்கு நேரில் சென்று சுகாதார மருந்து மாத்திரை நிலவரங்களைக் கேட்டறிந்தனர் கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலமாக உள்ள முதலியார்பேட் பகுதியில் இன்று நடைபெற்ற சிறப்பு கொரோனா பரிசோதனை முகாமிலும் இவர்கள் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து கோரிமேட்டில் உள்ள கொசு நோய் ஆராய்ச்சி கழகத்திற்கும் நேரில் சென்று பரிசோதனைகள் பற்றி கேட்டறிந்தனர் ஏற்கனவே முதலமைச்சர் எழுதிய கடிதத்தின் பேரில் கொசு நோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் கூடுதல் பரிசோதனைகளை மேற்கொள்ள ஐசிஎம்ஆர் அறிவுறுத்தி இருப்பது குறித்தும் இவர்கள் கேட்டறிந்தனர்

புதுச்சேரி மறியல் புதுச்சேரியில் அரசு ஊழியர் கணேசன் கொலை வழக்கில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்யக் கோரி சின்னையாபுரம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று எஸ்வி பட்டேல் சாலை எம்ஜி சாலை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பிரேதப் பரிசோதனை முடிந்து அவ்வழியே கணேசனின் உடலை ஏற்றி வந்த வாகனத்தை மறிக்கும் போராட்டத்திலும் இவர்கள் ஈடுபட்டனர் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் ஊடகங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி உள்ளார்

புதுச்சேரியில் எல்லா இடங்களிலும் வீடு வீடாகச் சென்று கொரோனா பரிசோதனைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது